நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினார்

கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினார் போர் நினைவுச் சின்னத்தில் உள்ள அணையா விளக்கினால் பொன்விழா வெற்றிச் சுடர்களை அவர் ஏற்றி வைத்து வெற்றி தின பொன்விழா கொண்டாட்டங்களைத் தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது விழாச் சின்னத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டார்

இந்த கிராமங்கள் மற்றும் முக்கியப் போர்க் களங்களில் இருந்து சேகரிக்கப்படும் மண் புதுடில்லியில் உள்ள நினைவு சின்னத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும்

டொமினிக் ராப் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்மையில் பிரட்டீஷ் பிரதமர் திரு போரீஸ் ஜான்சனுடன் தொலைபேசியில் தாம் நடத்திய உரையாடலை நினைவு கூர்ந்து கொரோனவிற்கு பிந்தைய உலகில் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான கூட்டாண்மை முக்கியமானதாக திகழும் என்றார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு கல்வி சுகாதாரம் குடிபெயர்வு பருவநிலை மாற்றம் போன்ற அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கும் இடையே விளைவுகளை நோக்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் பரஸ்பர அக்கறை மற்றும் உலகப் பிரச்சனைகள் தொடர்பான பொது நோக்கங்களின் அடிப்படையில் இந்தியா உடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள பிரட்டீஷ் அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்தார்

நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்து பிரிட்டீஷ் பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் அவர் வழங்கினார் புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள குடியரசு தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராகப் பங்கேற்க பிரிட்டீஷ் பிரதமர் ஒப்புக்கொண்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது

பிரகாஷ் ஜவ்டேக்கர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை அமலாக்குதல் வர்த்தகம் புரிதலை எளிமையாக்குதல் மின்சாரத் துறையில் சீர்திருத்தம் கொண்டுவருதல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பொதுப் பயன்பாட்டு வசதிகளில் சீர்திருத்தம் கொண்டுவருதல் ஆகியன இதில் அடங்கும்

தடுப்பூசி கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசிகளின் பயன்பாட்டினால் எதிர் விளைவுகள் ஏற்பட்டால் அதை சமாளிக்க வழிமுறைகள் தயாரிக்கப் பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தடுப்பூசியின் எதிர் விளைவுகளை சமாளிக்க ஒவ்வொரு வட்டாரத்திலும் குறைந்த பட்சம் ஒரு சிகிச்சை மையத்தை உருவாக்கவும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது அல்லாது அந்தந்த பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்கள் சமுதாய சுகாதார மையங்கள் மற்றும் தனியார் மருத்துவ மனைகளும் இதற்கு பயன்படுத்திக் கொள்ளப்படும் எனத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார்

கல்வி நிறுவனங்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

கமலக்கண்ணன் இத்துறைகளின் பிரச்சனைகள் குறித்து பேசுகையில் மின்துறை தனியார் மயத்தை ஆட்சேபித்து ஊழியர்கள் நீதிமன்றத்தை அணுகினால் மாநில அரசு ஆதரவளிக்கும் என்றும் மின்துறை ஊழியர்கள் பொதுமக்களின் புகார்களை கரிசனமாக பரிசீலிக்க வேண்டும் என தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறினார்

துவக்க விழா மற்றும் நிறைவுவிழா தவிர திரைப்பட விழாவின் இதர பகுதிகள் மெய்நிகர் முறையில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒட்டு மொத்த நிலவரங்கள் பற்றிய இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் உச்சிமாநாட்டில் பேசுகையில் இன்று அவர் இதை தெரிவித்தார் பிரசார் பாரதி தலைமைச் செயல் அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ஒலிபரப்புத்துறையில் புதுமைகளை புகுத்த தனியார் ஒலிபரப்பாளர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் புதுமைகளின் அடிப்படையில் சுயசார்பு இந்தியாவை படைப்பதன் மூலம் உலக அளவில் இந்தியாவிற்கு தலைமைத்துவம் பெற்றுத்தர முடியும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவின் மென்பொருள் வல்லமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட ஊடகம் மற்றும் கேளிக்கை துறை பெரும்மளவு உதவும் என்று தகவல் ஒலிபரப்புத் துறைச் செயலர் திரு அமித் காரே கூறினார் விவசாயிகள் நீதிமன்றம் விவசாயிகளின் போராட்டத்திற்கு சுமுக தீர்வு காண பேச்சுவார்த்தைக் குழு ஒன்றை அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு பாரதிய கிஸான் சங்கம் மற்றும் இதர விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் இக்குழுவில் இடம் பெருவார்கள் என்று தலைமை நீதிபதி திரு

ஏ போப்டே நீதிபதிகள் திரு போபண்ணா திரு

ராமசுப்ரமணியன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் கூறியுள்ளது

இம்மனுக்கள் மீது மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணைகளை நாளைய தினத்திற்கு ஒத்தி வைத்தனர்

மீட்டரும் மழை பதிவாகி உள்ளது

மீட்டர் மழை பெய்துள்ளது

நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினார்

கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார்